நரேந்திர மோடி டென்மார்க் பிரதமர் திரு

மத்திய அரசின் வேளாண் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன

பிரதமர் திரு நரேந்திர மோடி டென்மார்க் பிரதமர் திரு

இந்நிகழ்வின் போது அறிவுசார் சொத்துரிமை பகிர்வு ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையே கையெழுத்தாகிறது மேலும் சர்வதேச சூர்யசக்தி கூட்டமைப்பில் டென்மார்க் இணைவதற்கான உடன்படிக்கையும் எட்டப்படுகிறது

ஒத்தி வைக்கப்பட்டுள்ள கடன் தவணைத் தொகைகள் மீதான வட்டி விகிதங்கள் குறித்து பிரமாணப் பத்திரங்களைத் தாக்கல் செய்யுமாறு உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தியதை அடுத்து மத்திய அரசு இந்த பதிலை அளித்துள்ளது

மத்திய அரசின் வேளாண் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணிக் கட்சிகள் இன்று தலைமை அஞ்சல் நிலையம் முன்பாக நடைபெற்ற போராட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் திரு

லட்சுமி நாராயணன் திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் சமூக இடைவெளியைக் கடைபிடித்தனர் அவர்களுக்கு முதலில் சானிடைசர் வழங்கப்பட்டது உடல் வெப்பம் பரிசோதிக்கப்பட்ட பின்னரே அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் அனுமதிக்கப்பட்டனர்

புதுச்சேரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது முதலமைச்சர் திரு

முக ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய அவர் விவசாயிகளுக்கு எதிரான இந்த சட்டத்தை உடனடியாகத் திரும்பப் பெற வேண்டும் என்றும் கோரினார்

இதனிடையே வேளாண் மசோதாக்களை காங்கிரஸ் கட்சி அரசியலாக்கி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் குற்றம் சாட்டியுள்ளார் புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சீர்திருத்தங்கள் குறித்து மக்களிடையே பொய்யான தகவல்களை காங்கிரஸ் கூறி வருவதாகக் குறை இத்தகைய செயல்களுக்கு விவசாயிகள் பலியாக மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார்

இதற்கிடையே புதுச்சேரி அஇஅதிமுக சட்டமன்றக் கட்சித் தலைவர் திரு

கட்சியின் அவைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான திரு

மதுசூதனன் தலைமையில் நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு

பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி திரு

பழனிசாமி கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர்

பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அஇஅதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் திரு

பி

பன்னீர்செல்வம் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி திரு பழனிசாமி ஆகியோர் கூட்டாக அறிவிப்பார்கள் என்றார் செயற்குழுக் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன

ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ள கோவிட் தடுப்பு மருந்து பரிசோதனை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது

அருள்மிகு திருவண்ணாமலை திருக்கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழாவின் பந்தக்கால் இன்று நடப்பட்டது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி டென்மார்க் பிரதமர் திரு மெட்டி ஃபிரெட்ரிக்ஸன் இடையேயான உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது

செய்திகளை அண்ணல் காந்தியடிகளுக்குப் பிடித்தமான வைஷ்ணவ ஜனதோ பாடலுடன் நிறைவு செய்கிறோம்